வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதிகளில் மாற்றம் செய்து பிறப்பித்த உத்தரவை மறுஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது

ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட உள்ளன இனி விரிவான செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக தமிழகஅரசு தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு ஏ எம் கன்வில்கர் திரு டி ஒய் சந்திரசூட் ஆகியோரை கொண்ட டிவிஷன் பெஞ்ச்

ஷெடியூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சுட்ட விதிகளில் சில மாற்றங்கள் செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறுஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு இன்று மனு தாக்கல் செய்துள்ளது நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுட்ட அமைக்கர் திரு ரவிசங்கர் பிரசாத் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஷெடியூல் வகுப்பு மற்றும் பழங்குடியினர் நலன்களை பாதுகாக்க உறுதிபூண்டுள்ளது என்றார் மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஷெடியூல்டு வகுப்பினரின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார் இதற்கிடையே உச்சநீதிமன்ற உத்தரவுக் காரணமாக பஞ்சாப் ராஜஸ்தான் தில்லி உள்ளிட்ட மாநிலங்களில் ஷெடியூல்டு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதிகளில் மாற்றம் செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து மறுஆய்வு செய்ய தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது இந்த மனுக்கள் வழக்கமான முறையிலேயே விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் கூறியது

மக்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் தெலுங்கு தேசம் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளின் உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்கள் மக்களவை தலைவர் இருக்கை அருகில் சென்று முழக்கங்கள் எழுப்பினர் இதைத்தொடர்ந்து அவை கூடிய சில நிமிடங்களிலேயே நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடுவதற்கு முன்னாலேயே அஇஅதிமுக உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கைகளில் அட்டைகளை ஏந்தி மக்களவை தலைவர் இருக்கை முன் முழக்கங்கள் எழுப்பினர் இதையடுத்து நாள் முழுமைக்கு மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது

இந்நிலையில் இந்த தீர்மானத்தின் மீது விவாதித்து பதிலளிக்க அரசு தயாராக உள்ளது ஆனால் எதிர்கட்சிகள் தான் அதனை அனுமதிக்கவிடாமல் தடைகளை ஏற்படுத்துகின்றன என்று நாடாளுமன்ற விவாகரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் தெரிவித்தார் மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சி திமுக அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் தனித்தனியாக தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினார்கள் அரசு அலுவல்களை எடுத்துக்கொள்ள இயலாத நிலையில் அவையை நாளை வரை ஒத்திவைப்பதாக குடியரசுத் துணை தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கய்யா நாயுடு அறிவித்தார் முன்னதாக எதிர்கட்சிகள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் எல்லா பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றார்

கூட்டுப் பண்ணையம் மற்றும் வேளாண்மையை இயந்திர மயமாக்கல் திட்டங்களின் கீழ்

ஈரோடு மாவட்டம் காவேரிபாளையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார்

ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் தவறுகள் நடந்திருந்தால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விஷயத்தில் சிக்கல் ஏற்பட திமுக தான் காரணம் என்றும் தற்போது அதன் போராட்ட அறிவிப்பால் பயன் எதுவும் இல்லை என்றும் கூறினார் காவிரி விவகாரத்தில் தமது சுய வாபத்திற்காக திமுக போராட்ட நாடகத்தை நடத்துகிறது என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர் போராட்டத்தினால் பொது மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறினார் காவிரிப் பிரச்சினையில் பிஜேபிக்கு எதிராக திமுக எதிர்மறை பிரச்சாரம் செய்து வருவதை தடுக்க பிஜேபி நேர்மறை பிரச்சாரம் செய்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த விலை உயர்வை திரும்பப் பெறுவதுடன் விலை நிர்ணயிக்கும் உரிமையை மத்திய அரசே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திரு முத்தரசன் ஒரு அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்

ராமாலுஜரின் ஆயிரமாவது ஜெயந்தி விழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பது குறித்து இந்து சமய அறநிலையத் துறை ஆணையர் நாளை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அவர்களுக்கு குளியலறை கழிப்பறை உடைமாற்றும் அறை போன்ற அடிப்படை வசதிகளுக்கு இதுவரை மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது

இதனை கிழக்கு பிராந்திய இந்திய கடலோர காவல் படையின் மூத்த அதிகாரிகள் பேண்ட் இசை முழங்க வரவேற்றனர் இந்த பயிற்சியையொட்டி இந்தியா கொரியா கடலோர காவல் படையினரின் நட்பு ரீதியான வாலிபால் ஆட்டம் நாளை நடைபெற உள்ளது